பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்யாவில் நடைபெறவுள்ள கிழக்கு பொருளாதார அமைப்புக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு ப சிதம்பரம் முன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று வழங்கினார் தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர்களின் புதுத் தொழிலுக்குத் தேவையான நிதியில் பத்து சதவீதத்தை மாநில அரசே வழங்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆசிய தகுதிக்கற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஒமனை எதிர்கொள்கிறது

ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அழைப்பின் பேரில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் ஆசிய பசிபிக் மண்டலத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கான அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது முன்னதாக திரு நரேந்திரமோடி ஜப்பான் பிரதமர் திரு ஸின் ஸோ அபேவை சந்தித்து பேசினார் மலேசிய பிரதமர் மற்றும் மங்கோலிய அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அந்நாடுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து திரு நரேந்திரமோடி பேக்க நடத்தியதாக அவர் மேலும் கூறுகிறார் ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத்தலைவர் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் தமிழகத்தை சேர்ந்த டாங்டர் மன்சூர்அவி மற்றும் திரு செல்வக்கண்ணன் இவ்விருதுகளை பெற்றுக் கொண்டனர் கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியரான திரு செல்வக்கண்ணன் இந்த விருது கிடைத்திருப்பது தமது பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கூறினார்

தருமபுரி மாவட்டம் மலை கிராமங்களில் செயல்படும் அரசு பள்ளிகளில் சிறப்பான கல்வி வழங்குவதற்காக ஆசிரியர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அச்சம்பட்டி மலைக் கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியால் நவீன முறையில் எளிமையான முறையில் கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாக அதன் தலைமை ஆசிரியர் திரு ராமு கூறினார்

இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் பானுமதி போப்பண்ணா அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது தற்போது முன் ஜாமீன் வழக்கினால் அது வழக்கின் விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வழக்கில் விசாரணை செய்தவற்கு உரிய காலஅவகாசத்தை வழங்க வேண்டியதின் அவசியம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவிளை திரு சிதம்பரம் திரும்பப் பெறுவதற்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பஞ்சாப் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைந் பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

தமிழ் நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களின் புதுத் தொழிலுக்குத் தேவையான நிதியில ்பத்து சதவீதத்தை மாநில அரசே வழங்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அரகமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் ஸாள் ஹூசேயில் நடைபெற்ற முதலீட்டாளா்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினாா்

முதலமைச்சின் வெளிநாட்டு பயணம் மூலம் அறிவிக்கப்பட்ட முதலீடுகள் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டால் திமுக சார்பில் அவருக்கு பாராட்டுவிழா நடத்த தயாராக உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று திருப்பூர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானதை சுட்டிக்காட்டினார்

இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த நீதிமன்றம் ஒராண்டுக்குள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நெல்லையில் உள்ள அன்னாரது வஉசி யின் மணிமண்டபத்தில் மாநில அமைச்சள் திருமதி ராஜலஷ்மி மற்றும் அதிகாரிகள் மலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் உலகக் கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்று ஆட்டத்தில்இந்தியா இன்று ஒமனை எதிர்கொள்கிறது